குழுவை அமைத்துள்ளது

நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மதுரை மாணவி நேத்ரா ஐ

நல்லணெ்ண தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளார்

நடும்திட்டத்தை மாநில அமைச்சர் திரு கருப்பணன் இன்று தொடங்கி வைத்தார்

கண்முகம் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவித்துள்ளார்

ஐ ஏ எஸ் அதிகாரி திரு ராஜேந்திர ரத்னு தலைமையிவான இக்குழுவிளர் இன்று கடலூரில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர் பின்னா் மத்தியக் குழுவினா் மாவட்ட ஆட்சியா் அலுவலகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு அன்புசெல்வன் காவல்துறை கண்காணிப்பாளா் திரு ஸ்ரீ அபிநவ் ஆகியோரிடம் கேட்டறிந்தனா் மாவட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு கடலூர் மாவட்ட மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய குழுவினா வேண்டுகோள் விடுத்தனா்

இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் ஒளிரும் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதலமைக்ன் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டின் தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிடுகிறார் திமுக சுட்டமன்ற உறுப்பினா் திரு ஜெ அன்பழகளின் உடல்நலம் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் தனியாா மருத்துவமனை மருத்துவரிடம் கேட்டறிந்தாா் அரசு சாா்பில் தேவையான உதவிகளை அளிக்க தயாராக இருப்பதாக முதலமைச்சா் அப்போது தெரிவித்தாா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திரு அன்பழகனின் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்ததோடு அவர் விரைவாக குணமடைய அரக அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கூறினார்

கடந்த ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கீ பாத் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு

நல்லெண்ண துதராக அறிவிக்கப்பட்ட மாணவி நேத்ரா ஐ

தமக்கு அளித்த அங்கீகாரம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக எமது செய்தியாளிடம் தெரிவித்தார் முடித்திருத்தும் தொழிலாளி திரு மோகளின் மகள் மாணவி நேத்ராவை அவரது இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்த மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு

பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அமைச்சா் திரு

திருப்பத்துர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாநில தொழிலாள் நலத்துறை அமைச்ச் திருமதி நிலோபர் கபில் இன்று தொடங்கி வைத்தார்

அப்பகுதியைச் சேந்த மாணவா்கள் மற்றும் இளைஞா்கள் தயார் செய்து வைத்திருந்த ஒரு வட்சம் விதைப் பந்துகள் அங்குள்ள மலைப்பகுதிகளில் விதைக்கப்பட்டன இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் தரமான மின்கம்பங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் பொருத்தி வருவதாக மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி தெரிவித்துள்ளாா் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கட்டணம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் கூறியுள்ளார்

கேபி அன்பழகன் தெரிவித்துள்ளாா்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இதை தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று